பிரக்சாரம் முழுவீச்சை எட்டியுள்ளது பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று இரண்டு பேரணிகளில் உரையாற்றவுள்ளார்

இந்தியாவின் பன்முகத்தன்மையை உயர்த்திப்பிடித்து தேச ஒற்றுமையை வலுப்படுத்தும் ஒரே இந்தியா உன்னத இந்தியா திட்டத்திற்கான கூட்டம் பிரதமர் தலைமையில் நடைபெற்றுள்ளது

உலக அளவில் பொருளாதார மந்தநிலை பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளபோதும் இந்தியா வேகமாக வளர்ந்துவரும் பொருளாதாரமாக உள்ளது என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது

டச் ஒபள் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் லக்க்ஷயா சென் ஜப்பானின் யூசுகே ஒனோதேராவை எதிர்கொள்கிறார் இனி விரிவான செய்திகள் சுட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள மற்றொரு மாநிலமான ஹரியானாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை பிரச்சாரத்தை தொடங்கவுள்ளார் ஃபரிதாபாத் மாவட்டம் வல்லப்கரில் நடைபெறும் முதலாவது பேரணியில் அவர் உரையாற்றுவார்

இம்மாநிலத்தில் ஆளும் பிஜேபி இன்று கண்டிகரில் தேர்தல் அறிக்கையை வெளியிடவுள்ளது சுட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள மகாராஷ்ட்ராவில் ஆளும் பிஜேபிக்கு ஆதரவு கோரி பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று ஜல்கான் சகோலி ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார் அம்மாநிலத்திலுள்ள தேவேந்திர பட்நவிஸ் அரசின் சிறப்பான பணிகள் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களை சந்திக்கவிருப்பதாக திரு மோடி டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சரும் பிஜேபி தலைவருமான திரு அமித் ஷாவும் இம்மாநிலத்தில் பல பேரணிகளில் பங்கேற்று தேர்தல் பிரச்சாரம் செய்யவுள்ளார் மும்பையின் தாராவி பகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி உரையாற்றவுள்ளார்

ஆப்பிரிக்க நாடுகளில் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்டமாக சியாரா லியோன் தலைநகர் ஃப்ரீ டவுன் சென்றுள்ளார் விமான நிலையத்தில் அவரை அந்நாட்டின் துணை அதிபர் டாக்டர் முகமது ஜுலே தலோஹ் இந்திய துணைத்துதர் திரு பிரேந்தர் சிங் யாதவ் ஆகியோர் வரவேற்றனர் இதைத்தொடர்ந்து நாட்டின் வெளியுறவு மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புத்துறை அமைச்சர் திரு நபீலா ஃபரீடா டுனிஸ் குடியரசு துணைத்தலைவரை சந்தித்தார் சியாரா லியோன் அதிபர் திரு ஜூலியஸ் மடாவோனி பயோ வுடன் திரு வெங்கையா நாயுடு விரிவான இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் ஒரே இந்தியா உன்னத இந்தியா திட்டம் குறித்த திட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமம தாங்கினார் இந்த முயற்சியின் மூலம் மாநிலங்களுக்கு இடையே மக்களோடு மக்களோடு மக்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களின் அறிவையும் கலாச்சாரத்தையும் பகிர்ந்துகொள்ள அரசு திட்டமிட்டுள்ளது மாமல்லபுரத்திலிருந்து பிரதமர் தில்லி திரும்பியபின் ஒரே இந்தியா உன்னத இந்தியா இயக்கம் பற்றிய விவாதம் உட்பட பல்வேறு கூட்டங்களுக்கு தலைமை வகித்ததாக பிரதமர் அலுவலக டுவிட்டர் செய்தி தெரிவிக்கிறது ஒரே இந்தியா உன்னத இந்தியா என்பது பிரதமரின் தனிப்பட்ட முன்முயற்சி என்றும் இந்தியாவின் பன்முகத்தன்மையை உயர்த்திப்பிடித்து தேச ஒற்றுமையை மேம்படுத்துவது இதன் நோக்கமாகும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது முக்கியமான பிரச்சளைகளில் தேசத்தின் ஒட்டுமொத்த கருத்தை உருவாக்குவதும் துடிப்புமிக்க பிராந்திய கவாச்சாரங்களை கொண்டாட ஊக்கப்படுத்துவதும் இந்த தன்னிகரற்ற இயக்கத்தின் இலக்கு என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

அண்மையில் உலக அளவில் பொருளாதார மந்தநிலை பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள போதும் இந்தியா தனது அளப்பரிய வளங்கள் காரணமாக வேகமாக பொருளாதாரமாக விளங்குகிறது என உலக வங்கியின் தெற்காசியாவுக்கான முதன்மை பொருளாதார நிபுணர் திரு ஹான்ஸ்டிம்மர் தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் நேற்று பிடிஐ செய்தி நிறுவனத்திடம் பேசிய அவர் உலகின் பெரும்பாவான நாடுகளை விட இந்தியாவின் வளர்ச்சி குறியீடு உயர்வானதாக உள்ளது என்றார்

தற்போதைய மந்தநிலைக்கு முதன்மை காரணம் முதலீட்டாளர் மனநிலை என்றும் அவர் கூறினார் டலக அளவில் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதால் முதலீட்டாளர்கள் எல்லா இடங்களிலும் முதலீடு செய்ய தயங்குகிறார்கள் என அவர் தெரிவித்தார்

நாடு முழுவதும் மனித உரிமை மீறல்களை ஆய்வு செய்து அவற்றை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து நடவடிக்கைகள் எடுக்க உதவ வேண்டும் என ளமனித உரிமை ஆணையத்தை திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டார் பூநீநகரில் மருத்துவ வகதிகளை மேம்படுத்த தொலைமருத்துவ சேவைகளை ஜம்மு காஷ்மீர் அரசு விரைவில் தொடங்கவுள்ளது உத்தேசிக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் ஸ்ரீநகரில் மாவட்டத்திலுள்ள அனைத்து மருத்துவ நிறுவனங்களும் செயற்கைக்கோள் வழியிலான வவைப்பின்னலுடன் இணைக்கப்படும் தொலைமருத்துவ சேவைகளை அறிமுகம் செய்ய சும்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் ஆவோசனை நடத்தப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஸ்ரீநகர் பொலிவறு நகர திட்டத்தின் ஒருபகுதியாக தொலை மருத்துவ சேவை தொடங்கப்படவுள்ளது ஸ்ரீநகரில் நவீன மருத்துவ சேவை திட்டத்திற்கு இது மிகவும் முக்கியமானதாகும் ஷெரி காஷ்மீர் மருத்துவ விஞ்ஞான கல்விக்கழகம் ஸ்ரீநகர் அரசு மருத்துவக்கல்லூரி ஆகியவற்றில் தற்போதுள்ள வசதிகளை மேம்படுத்துவதும் இங்குள்ள வசதிகளை அனைத்து மருத்துவமனைகளுக்கும் மாவட்ட ககாதார மையங்களுக்கும் விரிவுப்படுத்தி இவை அனைத்தையும் இணைப்பது இந்தத் திட்டத்தின் நோக்கமாகும்

கட்சி அடிப்படையில் இந்த தேர்தல் நடைபெறும்

சமூக நீதியின் துணாக கருதப்படும் மகரிஷி வால்மீகி பிறந்தநாளான இன்று நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் மகரிஷி வால்மீகியின் மகத்தான சிந்தனைகள் இந்திய வரவாற்றுப்பயணத்தின் விதைகள் என்றும் இவற்றிலிருந்துதான் பாரம்பரியமும் கவாச்சாரமும் மலர்ந்தன என்றும் பிரதமர் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் வாவ்மீகியின் சிந்தனைகள் மக்களுக்கு எப்போதும் உந்துதவாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார்

பேரிடர் மீட்புக்கென தனியாக குழு அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தனிப்பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் பருவமழையின்போது தண்ணீரை சேமிக்க அனைத்து குளங்கள் ஏரிகள் துர்வாரப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார்

ஜம்மு காஷ்மீரில் நாளை முதல் நிரந்தர பதிவுகொண்ட மாதா சந்தா செலுத்தும் கைபேசி சேவைகள் வழக்கம் போல் இயங்கும் என அரசு நிர்வாகம் அறிவித்துள்ளது ஸ்ரீநகரில் பேசிய அரசு செய்தித் தொடர்பாளர் ஜம்மு காஷ்மீரில் படிபடியாக கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் நெதர்லாந்து மன்னர் வில்லியம் அலெக்ஸாண்டர் மற்றும் ராணி மேக்ஸிமா ஆகியோர் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகின்றனர்

மன்னரான பிறகு முதல் முறையாக திரு வில்லியம் அலெக்ஸாண்டர் இந்தியா வருகிறார்

நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் டச் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டம் இன்று நடைபெறுகிறது இதில் இந்தியாவின் லக்ஷயா சென் ஜப்பாளின் யூசுகே ஒனோதேராவை எதிர்கொள்கிறார்